முன்வந்து தேர்தல் தொடர்பான நடத்தை விதிமுறைகளை அறிவித்துள்ளது

விபரீதமாக மாறும் என்று அமெரிக்கா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது

இந்தியா சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் சமூக ஊடகங்களை தவறான முறையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் அந்நிறுவனங்கள் உத்தரவாதம் அளித்துள்ளன தேர்தல் ஆணையம் சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் பிரச்சாரம் குறித்து புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தியது இந்தக் கூட்டத்தில் முகநூல் டிவிட்டர் கூகுள் மற்றும் ஷேர்சாட் உள்ளிட்ட சமூக ஊடக நிறுவனங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை கண்காணிக்க பிரத்யேகமான உயர் தொழில்நுட்பக்குழவை அமைத்து மேற்பாா்வையிட ஒப்புக்கொண்டுள்ளன அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தணிக்கை செய்து முன் அனுமதி வழங்குவதென இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவை சந்தித்த இந்நிறுவனங்களின் கூட்டமைப்பு மக்களவைத் தேர்தலுக்காக சமூக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை வகுத்து வழங்கியது தேர்தலின் போது நேர்மையான நியாயமான முறையில் சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்காக இந்த விதிமுறைகளை அக்கூட்டமைப்பு வகுத்துள்ளது தேர்தல் ஆணையத்திற்கும் சமூக ஊடகங்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இந்த கூட்டமைப்பு செயல்படும் சந்திப்பிற்கு பேசிய தலைமை தேர்தல் இந்த பிறகு ஆணையர் திரு சுனில் அரோரா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை சமூக ஊடகங்கள் முறையாக பின்பற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார் இதளையடுத்து சமூக ஊடகங்களுக்காள நடத்தை விதிமுறைகள் ஊடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இணையதளத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இத்தகைய கடும் கட்டுப்பாடு விதிப்பது இதுவே முதல் முறையாகும் பிஜேபி மத்திய தேர்தல் குழுக் கூட்டம் மூன்றாவது முறையாக நேற்று நடைபெற்றது வரும் மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் இந்தக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கு பிள்ளர் வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் விரைவில் அனைத்து மாநிலங்களுக்குமான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீஹார் மாநிலத்தில் வரும் மக்களவைத் தேர்தலுக்காள தொகுதிப் பங்கீடு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மதன்மோகன் ஜா தெரிவித்துள்ளார் அங்கு காங்கிரஸ் கட்சி ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சியுடன் கூட்டணி அமைத்துப் போட்டயிடுகிறது காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல்காந்தி ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சு வார்த்தையில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது தொகுதிப் பங்கீடு குறித்த விவரங்களை திரு தேஜஸ்வி யாதவ் நாளை பாட்னாவில் வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதர தொகுதிகள் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிகிறது

இந்தத் துதுவர்கள் வீதி நாடகம் சுவரொட்டிகள் மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் மேலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் வி வி பாட் எந்திரத்தின் செயல்பாடு குறித்த விளக்கத்தினையும் அவர்கள் அளிப்பார்கள் இவர்கள் அங்குள்ள கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்கும் சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோப்பூர் பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே தப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது இதில் பாதுகாப்புப் படையினர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவம் ஜம்மு கஷ்மீர் மாநில காவல் துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இன்று காலை முதல் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது ஒரிரு தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கக் கூடும் என்பதால் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது

அவர் மீதான வழக்கு விசாரனை நிறைவடைந்ததையடுத்து கொலை மற்றும் கூட்டுசதி குற்றச்சாட்டுகள் நிருபிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு தொகுதிக்கு இரண்டு செலவினப் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

ஒய்வு பெற்ற வருமானவரித்துறை அதிகாரி மது மஹாஜன் தேர்தல் சிறப்பு செலவின கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

நாடு முழுவதும் ஹோலிப்பண்டிகை இன்று உற்சாகமாகக் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு ந ரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் உத்தரப்பிரதேசம் மஹாராஷ்ட்ரா ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஹோலிப் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்திலும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வண்ணப் பொடிகளை தூவியும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் சம்ஜோதா ரயிலில் நடைபெற்ற குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு போ் விடுதலை செய்யப்பட்டதற்கு பாகிஸ்தான் கூறியுள்ள புகாா்கள் மீது இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கான இந்தியத் துதர் திரு அஜய் பிசாரியாவை அழைத்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டது அங்கு நேரில் இந்தியாவில் உள்ள வெளிப்படையான நீதி வழங்கக்கூடிய சுட்ட நெறிமுறைகளை பாகிஸ்தானிற்கு எடுத்துரைத்தாா்

மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் வழக்கில் இந்தியா உரிய ஆதாரங்களை வழங்கிய போதிலும் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி பாகிஸ்தானில் சுதந்திரமாக வாழ்ந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பதான்கோட் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாள விசாரணையின் போது இந்தியா உரிய ஆதாரங்களை வழங்கியது என்றும் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானில் செயல்பட்டுவரும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தின் மீது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகும் பாகிஸ்தான் தகுந்த நடவடிக்கை எடுக்காததற்கு இந்தியததுதர் அஜய் பிசாரியா கண்டனம் தெரிவித்தாா்

இதனையடுத்து தானியங்கி தப்பாக்கி விற்பனை தடை செய்யபடுவதாக அவர் கூறியுள்ளார்

வெள்ளை மாளிகையில் நடந்த இந்த பதவியேற்பு விழாவில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு ஸ்ரீ ஸ்ரீநிவாஸன் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார்

பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் மீது உறுதியாள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளது குறிப்பாக ஜெய்ஷே முகமது லஷ்கர் ஈ தொய்பா ஆகிய தீவிரவாத அமைப்புகள் மீது உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளது மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்தியா மீது நடத்தப்படும் என்றால் நிலைமை விபரீதமாக மாறும் என்று அமெரிக்கா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது பாகிஸ்தான் பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு இந்த தாக்குதல் சும்பவம் குறித்து பாகிஸ்தான் ஆய்வு நடத்தி வருவதாகவும் அதுகுறித்த முழுமையான தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்